இல்லங்களில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று பிரதம் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

தீபங்களின் திருநாளாம் தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது

திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

நிலையில் உள்ளதாக அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார்

முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தீபாவளி பண்டிகையான இன்று மக்கள் அளைவரும் தங்கள் இல்லங்களில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் நாட்டை பாதுகாக்கும் பணியில் அச்சமின்றி ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாம் அனைவரும் விளக்கேற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் வீரத்துடலும் தீரத்துடலும் பணியாற்றிவரும் நமது ரானுவ வீரர்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எல்லையில் பணியாற்றும் நமது ரானுவ வீரா்களின் குடும்பத்தினருக்கும் இன்றைய தினம் நன்றி செலுத்துவோம் என்று அவர் கூறியுள்ளார் தீபங்களின் திருநாளாம் தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகளை அணிந்து உறவினா்களுக்கு இனிப்புகளை பரிமாறி இந்நாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள்

காலையில் ஒரு மணிநேரமும் மாலையில் ஒரு மணிநேரமும் பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்கக் கூடாது என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் புகை மாசு காரணமாக சுவாச பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் தமிழகத்தில் ஏழு மாதங்களுக்குப் பிறகு திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ள போதிலும் வழக்கமாக தீபாவளிக்கு முக்கிய நட்சத்திரங்களின் திரைப்படங்கள் திரையிடப்படாததால் திரையரங்குகளில் வழக்கமான கூட்டத்தை காண முடியவில்லை இருப்பினும் சிறிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட உள்ளன தொலைக்காட்சிகள் வானொலிகளில் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தீபாவளியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மனித குலத்திற்கு மேலும் சேவையாற்ற நமக்கு உத்வேகம் அளிக்கக் கூடிய வகையில் பண்டிகைகள் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளா் ஏழைகளின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தையும் அனைவரது வீடுகளிலும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வளத்தையும் தீபாவளி ஏற்படுத்தட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் ஆதரவற்ற மற்றும் உதவி தேவைப்படும் மக்களுடன் இந்நாளின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார் தாயை பாதுகாக்கும் வகையில் சுற்றுச்சூழலை மாசுப்படுத்தாமல் இப்பண்டிகையை பூமி கொண்டாடுவோம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவில் மட்டுமல்ல எல்லைகளை தாண்டி பல நாடுகளிலும் இப்பண்டிகை மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார்

தீபாவளி திருநாளில் ஏற்றப்படும் தீபங்கள் அறியாமை என்ற இருளைப் போக்கட்டும் என்றும் மக்கள் அனைவருக்கும் அறிவொளியை ஏற்படுத்தி நமது வாழ்வில் அமைதி நல்லிணக்கம் வளத்தை இந்நாள் ஏற்படுத்தட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் கிராமப்புற பொருளாதார முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக மத்திய வேளாண் அமைச்ச் திரு நரேந்திர சிங் தோமரும் ரயில்வே அமைச்ச் திரு பியூஷ் கோயலும் தெரிவித்துள்ளனர் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் பிரதிநிதிகளை நேற்று அழைத்து பேசியபோது இதனை அவர்கள் தெரிவித்தனர் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் நலன்களுக்காக மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் சுட்டிக்காட்டினர் புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகள் தங்களது விளைப் பொருட்களை நல்ல விலைக்கு விற்பதற்கு கதந்திரம் அளித்துள்ளதோடு விவசாயிகளின் நலன்களையும் பாதுகாப்பதாக அமைந்துள்ளது என்றும் அவர்கள் கூறினர் இச்சுட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் எழுப்பிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் அமைச்சள்கள் விளக்கமளித்தனா்

பட்ஜெட் தயாரிப்பில் பொதுமக்களின் பங்கேற்பை உறுதிசெய்யும் வகையிலும் ஜனநாயகத்தை வலுபடுத்தும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இந்த வலைதளத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களை சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் ஆய்வு செய்து நிதியமைச்சகத்திற்கு பரிந்துரைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது

ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் துறையின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தியபோது இதனை அமைச்சர் தெரிவித்தார் ஊரகப் பகுதிகளில் குழாய் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்க பல்வேறு நடவடிக்கைகளை தமது அமைச்சகம் எடுத்துள்ளதாக அவர் கூறினார்

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக கைத்தறித் துறை அமைச்சா் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளாா் வேளாங்கண்ணி பேரூராட்சியில் ஆவின் பாலகத்தை நேற்று திறந்து வைத்து பேசுகையில் தற்போது மாநிலம் முழுவதும் பெய்துவரும் மழை விவசாயத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளது என்று அவர் கூறினார் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பால் உற்பத்தியாளர்களிடம் கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு உரிய தொகை பத்து நாட்களுக்குள் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதாகவும் அவர் தெிவித்தார்

இதை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அவரது சிலைக்கு மத்திய மாநில அரசுகள் சா்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது நேருவின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது குமி கடல் பகுதியில் நிலவும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று திருநெல்வேலி ராமநாதபுரம் துத்துக்குடி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளையும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

ஜம்மு கஷ்மீரில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதி மீது பாகிஸ்தான் ராணுவத்தினா் நேற்று நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தினா் பதில் தாக்குதல் நடத்தின் போதைபொருள் தொடர்பான வழக்கில் பாலிவுட் நடிகர் அர்ஜுன் ராம்பாலிடம் போதைபொருள் தடுப்பு பிரிவினர் நேற்று மும்பையில் விசாரணை நடத்தினர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் கடந்த மூன்று நாட்களில் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான பயனிகள் பயனித்துள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மயிலாடுதுரை தஞ்சாவூர் இடையே மின்மயமாக்கப்பட்டுள்ள அகல ரயில்பாதையில் ரயில் சோதனை ஒட்டம் நேற்று நடைபெற்றது

மேட்டுர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு ஆறாயிரம் கனஅடியிலிருந்து மூவாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது